தமிழகத்தில் கூட்டணி அமைச்சரவையை ஏற்க இயலாது என்பதே அ இ அ தி மு க வின் நிலைப்பாடு என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவிட் பாதிப்பு காரணமாக ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுமாறு இளைஞர்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்புக்கான தடுப்பூசி பயன்பாட்டை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கிவைத்தார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில்

எனினும் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு தளர்வுகளையும் அறிவித்து வருகின்றன

கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை வரையறுக்கும்போது கவனத்துடன் செயல்படுவதோடு இந்தப் பகுதிகளில் நோய்க் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டுமெனவும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இ அ தி மு க வின் நிலைப்பாடு என முதலமைச்சரும் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தைப் பொறுத்தவரை கூட்டணி அமைச்சரவையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார்

இ அ தி மு க வைப் பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துவிட்டதாகவும் தங்கள் கட்சித் தலைமையில் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏற்கனவே நாடாளுமன்றத் தேர்தலில் அமைந்த கூட்டணி தொடர்ந்து நீடிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

மு க ஆட்சியில் எந்தத் திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றார் சென்னை போரூர் மேம்பாலம் கட்டுவதற்கு திமு க ஆட்சியில் நிலம் கூட கையகப்படுத்தப்படவிலை என்றும் அ இ அ

க நிலம் கையகப்படுத்தப்பட்டு பாலம் கட்டப்பட்டதாகக் கூறினார் சென்னையில் வேளச்சேரி மேடவாக்கம் கீழ்கட்டளை உள்ளிட்ட இடங்களிலும் எதிர்க்கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியிலும் புதிய பாலம் கட்டப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமது தலைமையிலான அரசு மீது தி மு க சுமத்தியுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சர் மறுத்தார் தமிழக அரசின் விவையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படுவதன் மூலம் பள்ளி மாணவர்கள் தங்களது படிப்பை பாதியிலேயே கைவிடும் சூழல் முற்றிலுமாக குறைந்துள்ளது என உணவுத்துறை அமைச்சா் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

இதன்மூலம் மாணவா்கள் தடையின்றி கல்வி பெறுவதோடு சமூகத்திலும் ஒளியேற்றுவதாக அவா் கூறினார் நாமக்கல் அரசு மருத்துவக்கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை உரிய காலத்திற்குள் கட்டி முடிக்குமாறு அதிகாரிகளை மின்துறை அமைச்சா் திரு தங்கமணி அறிவுறுத்தியுள்ளாா் கட்டுமானப் பணிகளை நேற்று ஆய்வு செய்த அவா் அனைத்து கட்டடங்களையும் விரைவில் கட்டிமுடித்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டர் தமிழக அமைச்ச்களுக்கு எதிராக தி மு க அளித்துள்ள ஊழல் பட்டியலின் அடிப்படையில் விசாரணை ஆணையத்தை ஆளுநர் அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார்

வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆளுங்கட்சியினின் தவறான பிரசாரங்களை முறியடித்து காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயவ்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டா் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் மற்றும் ஒருங்கிணைக்கப்படாத அமைப்புகளின் வைப்புத்தொகை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை குறித்த மாநில அளவிலான ஒருங்கிணைப்புக் குழுக் கூட்டம் சென்னையில் நேற்று தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் தலைமையில் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் உள்துறை நிதித்துறை சட்டத்துறை செயலாளர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான வட்டார இயக்குனர் திரு

சுவாமி உள்ளிட்ட உயர் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புரெவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்தியக்குழவினா் ஆய்வு செய்துள்ளன் மத்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சார்ந்த எட்டு பேர் கொண்ட இந்த குழுவினர் நேற்று ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதவிவரங்களை ஆய்வு செய்தனா் தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பனீந்திரரெட்டி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் ஆகியோரும் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர் கோவிட் பாதிப்பு காரணமாக ஏற்படக்கூடிய சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுமாறு இளைஞர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தேவைகளை இளைஞர்கள் அடையாளம் கண்டு அவற்றைப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் வருங்கால உலகை நிர்மாணிப்பதற்குத் தேவையான மனிதவளம் நம்மிடம் உள்ளதாகக் கூறிய அவர் இளைஞர்களுக்கு உரிய திறன் பயிற்சிகளை அளிப்பதன் மூலம் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் பணத்தைவிட உடல் ஆரோக்கியமே முக்கியம் என்பதை கோவிட் பெருந்தொற்று மீண்டும் நிரூபித்திருப்பதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர்சீரம் நிறுவனம் பில் மற்றும் மெலின்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் இணைந்து பி சி வி என்ற தடுப்பூசியை தயாரித்திருப்பது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்றா் இந்த தடுப்பூசிக்காக இந்தியா இதுவரை வெளிநாடுகளையே சார்ந்திருந்ததுடன் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருந்த நிலையில் தற்போது அதனை உள்நாட்டிலேயே தயாரித்திருப்பது சுயசார்பு இந்தியாவை நோக்கிய ஒரு முக்கிய நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்தார் நிமோசில் என்ற வணிகப் பெயரைக் கொண்ட இந்த தடுப்பூசிகுறைந்த விலையில் கிடைப்பதோடு மிகவும் பாதுகாப்பானதாகவும் திறன்மிக்கதாகவும் இருக்கும் எனவும் அமைச்சர் ஹ்ர்ஷ்வர்தன் கூறினார் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சிக் காலத்திலேயே அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கும் வேளாண்துறை அமைச்சராக இருந்த திரு சரத் பவாரும் வேளாண் சட்டங்களைக் கொண்டுவர விரும்பியதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் அளித்தனர் அப்போது பேசிய அவர் நெருக்கடி மற்றும் சிலரது செல்வாக்கு காரணமாக மன்மோகன்சிங் மற்றும் சரத்பவாரால் வேளாண் சட்டங்களைக் கொண்டுவர முடியவில்லை என்றார் ஆனால் தற்போதைய பிரதமர் திரு

மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் வெளி வர்த்தக்துறை தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இனி அனைத்து வகையான வெங்காயத்தையும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெங்காய விலை திஉரென உயர்ந்ததை அடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி குற்றாலம் அருவிகளுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் காவல்துறை பாதுகாப்பும் அதிகரிக்கப்படும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார்

மருத்துவ தாவரங்களின் விநியோகம் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளிடையே இணைப்பை ஏற்படுத்த ஏதுவாக ஆயுஷ் அமைச்சகம் தேசிய மருத்துவ தாவர வாரியம் ஒன்றை தொடங்கியுள்ளது பழ்ங்குடியினரால் சேகரிக்கப்படும் பொருட்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த மலையாளி பழங்குடியினத்தவர் சேகரிக்கும் மலைத் தேன் சேர்க்கப்படுவதாக மத்திய பழங்குடியினர் நலத்துறை அறிவித்துள்ளது

மகேஷ் குமார் அகர்வால் நேற்று திறந்து வைத்தார்